வேண்டுமென புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு கோரியுள்ளது

மணி நிலவரப்படி இத்தேர்தலில் சதவிகித வாக்குகள் பதிவாகி உள்ளன இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப் படுகின்றன இன்றைய தேர்தலின் போது மேற்கு வங்கத்தின் சில வாக்குச் சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட தொழில் நுட்ப கோளாறு காரணமாக வாக்குப்பதிவில் இடையூறு ஏற்பட்டது பாராசத் தொகுதிக்கு உட்பட்ட தேகங்கா பகுதியில் குண்டு வெடிப்புகளும் பஷீர்ஹாட் தொகுதிக்கு உட்பட்ட பதூரியா பகுதியில் திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தொண்டர்களுக்கு இடையே மோதல்களும் நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது

மேற்கு வங்கத்தில் இன்றைய தேர்தலின் போது பாதுகாப்புப் படையினர் பிஜேபி தலைவர்களின் உத்தரவின் பேரில் வாக்காளர்களை மிருகத் தனமாக மிரட்டியதாக திரிணாமூல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மேற்கு வங்கம் அமைதியான தேர்தலையே விரும்பிய போதிலும் பிஜேபி அதை விரும்பவில்லை என்று திரிணாமூல் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு டெரக் ஓ பிரியன் இன்று கொல்கொத்தாவில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறினார் ஆயினும் இக்குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று பிஜேபி கூறியுள்ளது திரிணாமூல் காங்கிரசின் ஆதரவு பெற்ற குண்டர்கள்தான் வாக்காளர்களை மிரட்ட முயன்றதாக பிஜேபி தேசிய பொதுச்செயலர் திரு கைலாஷ் விஜயவர்கியா கூறினார் மேற்று வங்கத்தில் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கம் முடிவிற்கு வரும் வரை மத்திய ஆயுதப் படையினர் பாதுகாப்புப் பணிகளில் இருக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டுமென பிஜேபி கூறியுள்ளது வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் மேற்கு வங்கத்தில் திரணாமூல் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களில் ஒரு பிரினவினரை குறிவைக்கக் கூடும் என்றும் அக்கட்சி கவலை வெளியிட்டுள்ளது மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி

நரேந்திர மோடி இன்று கேதார்நாத் கோவிலில் மீண்டும் வழிபட்டார்

தாம் தனக்கென பிரார்த்திப்பதில்லை என்றும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கடவுளின் ஆசி இருக்கவேண்டும் என்பதே தமது பிரார்த்தனை என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் கேதார் நாத் பயணம் தேர்தல் விதிமுறை மீறல் எனக் குற்றம் சாட்டி திரிணமூல் காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்துள்ளது

டெரக் ஓ பிரியன் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார் தனிப்பட்ட முறையிலான பிரதமரின் கேதார்நாத் பத்ரிநாத் பயணம் தொடர்ச்சியான முறையில் தொலைக் காட்சிகளில் ஒளிபரப்பப் படுவது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் இதைத் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் திரு

சோனியா காந்தி யை சந்தித்துப் பேசினார் மத்தியில் பிஜேபி அல்லாத அரசு ஒன்றை அமைக்க கூட்டணி ஒன்றை உருவாக்குவது குறித்து இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி முன்னதாக திரு

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு

அவர் நேற்று புதுடில்லி யில் திரு ராகுல் காந்தி திரு ஷரத் பவார் உள்ளிட்டவர்களை சந்தித்த பின்னர் லக்னோ வில் திரு அகிலேஷ் யாதவ் செல்வி மாயாவதி ஆகியோரை சந்தித்ததும் ஏற்கனவே திருமதி மம்தா பேனர்ஜி திரு அரவிந்த் கேஜரிவால் திரு சீத்தாராம் எச்சூரி உள்ளிட்ட எதிர்கட்சித் தலைவர்களை பலமுறை சந்தித்துப் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது

தேர்தல் ஆணையம் இதற்கென அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

இந்நிகழ்ச்சியில் நாடெங்கிலும் உள்ள அகில இந்திய வானொலி செய்தியாளர்கள் தேர்தல் பற்றிய அண்மைத் தகவல்களை ழுடிவுகள் உடனுக்குடன் வழங்குவதுடன் நிபுணர்கள் மூலம் தேர்தல் முடிவுகள் விரிவாகவும் ஆழமாகவும் அலசி ஆராயப்படும்

அகில இந்திய வானொலியின் பிராந்திய செய்திப் பிரிவுகளும் தத்தம் பிராந்திய மொழிகளில் வாக்கு எண்ணிக்கை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப உள்ளன

நராயணசாமி யிடம் மனு கொடுத்துள்ளது காவலர் பணிக்கான ஆள் சேர்ப்பு அறிவிக்கை நீண்ட இடைவெளிக்குப் பின்னர் வெளியாகி இருப்பதால் வயது வரம்பை உயர்த்த வேண்டியது அவசியம் என்று மாணவர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சுவாமிநாதன் இந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளார் துணைநிலை ஆளுனர் மறுத்துவிட்டதால் இதற்கான உத்தேசம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்ட அரசு தற்போது நீதிமன்றம் மூலம் அதிகாரங்களைப் பெற்றுவிட்டதால் வயதுவரம்பை முதலமைச்சர் உயர்த்த வேண்டுமென அந்த மனுவில் வலியுறுத்தப் பட்டுள்ளது

பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக கோப்புக்களை துணைநிலை ஆளுனர் அங்கீகரிக்கவில்லை என இதுவரை கூறிவந்த முதலமைச்சர் திரு

சுதந்திர இந்தியா வின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்று பேசியதற்காக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாச னைக் கண்டித்து இன்று புதுவையில் சுதேசி பஞ்சாலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினர் திடீரென அவரது உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது போலீசார் உடனடியாக செயல்பட்டு உருவ பொம்மையைக் கைப்பற்றி அப்புறப்படுத்தினர் வில்லியனூ ரில் அண்மையில் வியாபாரி ஒருவரிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடியைத் தட்டிக்கேட்ட தலைமைக் காவலர் தாக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் இன்று அந்த ரவுடியை கைது செய்துள்ளனர் போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓட உதவியதற்காக ரவுடியின் தம்பியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அனல் காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மது விலக்கை அமல்படுத்துவதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்டும் வகையில் மத்திய அரசு கூடுதல் மானியங்களையும் வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கை உயத்தியும் வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார்

பல்வேறு மருந்துகளின் விலைகளை குறைக்கு முயற்சிகளின் தொடர்ச்சியாக இம்முடிவு மேற்கொள்ளப் பட்டுள்ளது